இந்த மாநாடு நாளை தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளது இந்த உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களின் இருதரப்பு உறவுகள் குறித்து குடியரசு துணைத் தலைவர் பேச்சு நடத்த உள்ளார் அங்குள்ள இந்திய சமுதாயத்தினர் மத்தியில் உரையாற்றும் குயடிரசு துணைத் தலைவர் வெங்கய்ய நாயுடு மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த உள்ளாா் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார்

ஒப்பந்த மதிப்பு தொடர்பாக கூறப்படும் புகார்களையும் அமைச்சர் மறுத்துள்ளார் இதேபோல் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பாகவும் வாராக் கடன்கள் தொடர்பாகவும் எதிர்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டுகளையும் திரு அருண்ஜேட்லி மறுத்துள்ளார் இந்த கடன்கள் அனைத்தும் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின்போது கொடுக்கப்பட்டதாகவும் அந்த கடன்களை தற்போதைய அரசு தள்ளுபடி செய்யவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் தொழிலதிபர்கள் விஜய் மல்லையா மற்றும் நிரவ் மோடியை தாம் ஒருபோதும் சந்திக்கவில்லை என்று அமைச்சர் மீண்டும் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

உரிய அமைப்புகள் மூலம் விசாரணை நடத்தி கடன்களை வகுலிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

புதுதில்லியில் இந்திய தொழில் வாத்தக கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்டு பேசிய அவர் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தனியார் மற்றும் அரசு துறைகளில் மருத்துவ சேவையின் தரத்தை மேம்படுத்தும் என்றார் மகாத்மா காந்திக்கு விருப்பமான வைஷ்ணவ ஜனத்தோ தேனே கஹியே என்ற பாடலை உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பாடகர்கள் இணைந்து பாடியிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் சீனா கனடா கேமருன் ஹங்கேரி புருனே ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பாடகர்கள் பாடியுள்ள இந்த பாடலை பிரதமர் தமது டிவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார்

ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் இந்த ஆலைகளை மூட தில்லி அரசு தவறிவிட்டதாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ஆதர்ஸ்குமர் கோயல் தலைமையிலான அமர்வு குற்றம்சாட்டியுள்ளது அபராத தொகையை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் ஒரு மாதத்திற்குள் தில்லி அரசு செலுத்த வேண்டும் என்றும் அந்த அமர்வு உத்தரவிட்டது வெளியுறவு சேவைகள் நிறுவனம் தொடர்பாக இந்தியாவுக்கும் தான்சானியாகவுக்கும் இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தான்சானியா வெளியுறவு அமைச்சர் அகஸ்டன் மஹிகா ஆகியோர் முன்னிலையில் புதுதில்லியில் நேற்று இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின

சுகாதாரம் கல்வி திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இந்தியா தொடர்ந்து முன்னேறி வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது

குழந்தை பருவத்தில் பாலியியல் வன்கொடுமைக்கு எப்போகி வேண்டுமானாலும் அது தொடர்பாக புகார் அளிக்கலாம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி கூறியுள்ளார்

குழந்தைகள் மீதான பாலியியல் வன்கொடுமைகளை அந்த குழந்தைகள் சிறு வயதில் வெளியில் சொல்ல முடிவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதபோன்ற வன்கொடுமைகளுக்கு ஆளாகும் குழந்தைகள் வாழ்க்கையில் கடைசி வரை அதன் பாதிப்பை உணர்வதாக ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் வளர்ந்த பின்னர் சிறுவயதில் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை பலர் தற்போது தெரிவித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

ஆந்திர மாநிலம் குண்டுரில் பிஜேபி அலுவலகத்திற்கு உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று அடக்கல் நாட்டினார் பின்னர் நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் ஆந்திராவில் நக்ஸவைட் வன்முறையை ஒடுக்க மத்திய அரசு முழு ஆதரவு வழங்கும் என்றார் டிட்லி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரண பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது வங்கிகள் முதலீட்டு நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் மீது இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன கச்சா எண்ணெய் விற்பனையை தடை செய்வது உள்ளிட்ட பல்வேறு தடைகள் நவம்பர் மாதம் முதல் விதிக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது பத்திரிகையாளர் ஜமால் கசோகி காணாமல் போனது தொடர்பாக சவுதி அரேபியா முழுமையான விசாரணையை தொடங்கியுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டெனால்டு டிரம்ப் கூறியுள்ளாள் சவுதி அரேபிய மன்னருடன் தொலைபேசியில் பேசிய பின்னர் டிவிட்டரில் பதிவிட்டுள்ள திரு டிரம்ப் இந்த விவகாரம் தொடர்பாக விரைவில் விடை கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார் துருக்கியிலுள்ள கவுதி அரேபிய தூதரகத்தில் என்ன நடந்தது என்பது தெரியவில்லை என்று சவுதி மன்னர் தம்மிடம் கூறியதாக திரு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் ஜிங்கே மாகாணத்தில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது

டென்மார்க் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சமிர் வர்மா கிடாம்பி புரீகாந்த்

ஆடவர் ஒற்றையர் பிரிவின் முதல் கற்று ஆட்டத்தில் ஸ்ரீகாந்த்